விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார்

அமைச்சரவை முடிவு செய்துள்ளது

செய்துள்ளது

நிறுத்துமாறு மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார்

இறுதியில் விளையாட தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாஸிக்கில் உள்ள ரானுவ வீரர்களுக்கான பயிற்சி மையத்தில் குடியரசுத் தலைவருக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார்

கடந்த ஆண்டுகளில் ரானுவத்தினா் நிகழ்த்திய சாதனைகளைப் பாரட்டி இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன ஷியாச்சன் மலைச்சிகரம் முதல் குஜராத்தின் கட்ச் வரைக்கும் ரானுவத்தினர் சிறப்பாக செயல்பட்டுள்ளார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஐந்து நாள் பயணமாக சென்றுள்ள குடியரசுத் தலைவர் மகாராஷ்டிரா கா்நாடகா குஜராத் மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் கர்நாடகத்தில் எமசூர் மகாராஜா ஸ்ரீ ஜெயசமராஜ வடையார் பிறந்த நாள் கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார் பிரான்ஸ் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்தியாவுக்கு வழங்கப்படும் ரஃபேல் விமாளங்களுக்கான அதிநவீள எஞ்ஜின்களை தயாரிக்கும் தொழிற்சாலையை பார்வையிட்டார் எஞ்ஜின்களின் சிறப்பு குறித்து அதை தயாரிக்கும் பன்னாட்டு நிறுவனமான சாஃப்ரன் அதிகாரிகள் அவருக்கு விளக்கினார் இது குறித்து டிவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் இந்த தொழிற்சாவையில் இந்திய இளம் பொறியாளர்கள் பணியாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார்

அதேசமயம் வரி விஷயத்தில் இந்திய அரசு சற்று ஆதாரவான நிலை எடுக்கும்படி கேட்டுக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் இந்தியாவில் தயாரிப்போம் கொள்கையின் கீழ் முதலீட்டை வரவேற்க தேவையான சூழ்நிலையை இந்தியா உருவாக்கும் என்று அவரிடம் திரு ராஜ்நாத் சிங் உறுதியளித்தார் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடக்கவுள்ள பாதுகாப்பு கண்காட்சியில் பங்கேற்குமாறு அவருக்கு திரு ராஜநாத் சிங் அழைப்பு விடுத்தார்

அமைச்சரவை முடிவு குறித்து செய்தியாளா்களிடம் விளக்கிய மத்திய தகவல் ஒலிப்பரப்பத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் மாதாந்திர மதிப்பு ஊதியம் அல்லாமல் மேலும் பல சலுகைகளையும் அளிப்பது என்று அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாகக் கூறினாா் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஒய்வூதியதாரர்களுக்கு இ ஐந்து சதவீத அகவிவைப்படி உயர்வு அளிப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது

ஜம்மு கஷ்மீரில் பத்து பளிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரி தேர்வுகள் இம்மாதம் இறுதியில் தொடங்கி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது கஷ்மீர் பகுதியில் குளிர் காலம் தொடங்குவதற்கு முன்பாக தேர்வுகளை நடத்தி முடிப்பதை உறுதி செய்யுமாறு பள்ளிக் கல்வி அலுவலகம கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகளை அரசு அறிவுறுத்தியுள்ளது ஜம்மு கஷ்மீர் பள்ளிக் கல்வி வாரியம் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகள் ஆகியோர் இடையே ஆளுநரின் ஆலோசகர்கள் திரு குர்ஷித் அகமது களி மற்றும் திரு பருக்கான் தனித்தனியாக கூட்டங்களை நடத்தினர் அப்போது தேர்வு அட்டவனைகளை தயாரித்து சுமூகமாக தேர்வுகளை நடத்த ஏற்பாடு செய்யுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர் சிக்கல் இன்றி தேர்வுகளை நடத்துவதற்காக காவல்துறை மற்றும் உள்ளாட்சித்துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்படுமாறு கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கூட்டத்தில் ஆலோசனை வழங்கப்பட்டது தெருக்களில் பிளாஸ்டிக் குப்பைகள் தேங்காமல் தடுக்க கத்திஷ்கரின் அம்பிகாபூர் நகராட்சி புதுமையான ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறது

இந்த வினோதமான ஹோட்டலை சத்திஷ்கர் மாநில விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு சிங்தியோ தொடங்கி வைத்தார் இந்த ஹோட்டலில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு சாலை போடுவதற்கு பயன்படுத்தப்படும் என்று அம்பிகாபூர் நகராட்சி மேயர் தெரிவித்துள்ளார் தூய்மை நகரங்களில் இரண்டாவது இடத்தை இந்த நகரம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இரண்டாவது அதிகாரப்பூர்மற்ற உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார் அவருடன் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் ஈயும் வருகிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் இடையே நாளையும் நாளை மறுநாளும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இந்த அதிகாரப்பூர்வமற்ற உச்சிமாநாட்டின் மூலம் பல்வேறு இருதரப்பு மண்டல மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் விவாதிக்கப்படும் என்றும் பல்வேறு துறைகளில் இந்திய வலுவடையும் என்றும் அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

இந்தியாவின் ஒவ்வொரு இளைஞனும் விளையாட்டில் ஆர்வம் காட்டினால் விளையாட்டு என்பது நம் நாட்டின் ஒரு தொழிலாக மாறிவீடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற விளையாட்டுக்கள் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர் நமது நாட்டில் இளைஞர்களுக்கு விளையாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கான கவாச்சாரத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டாா் விளையாட்டு அமைச்சகங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டால் ஆயிரம் கோடி டாலர் அளவில் இந்த விளையாட்டுத்துறையை மேம்படுத்த முடியும் என்று அவர் கூறினார்

இந்த அழைப்புக்காக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பு க்கும் திரு அஸாருக்கும் டாக்டர் ஷிவாங்கி நன்றி தெரிவித்துள்ளார்

காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு கட்ட உத்தேசித்துள்ள மேகதாது அணைத்திட்டத்தை தடுத்து நிறுத்துமாறு மத்திய குற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கருக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக இந்த திட்டம் உள்ளது என்றும் கா்நாடக அரசின் இந்த திட்டத்தை நிபுணர் குழு ஏற்கனவே ஒத்திவைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் கா்நாடக அரசின் இந்த திட்டத்தை நிராகிக்குப்படி கற்றுச்சூழல் துறைக்கு உத்தரவிடுமாறு அந்த கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமரின் புதுமை படைப்புகள் கற்றல் திட்டம் பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் இன்று தொடங்குகிறது

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் இந்தியா வெற்றிபெற்று ஒன்று பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது